ஜெய்சங்கர் இன்று சீன வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு வாங் யீ யை சந்தித்துப் பேச திட்டமிட்டுள்ளார் இந்திய சீன எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்கவே இந்தியா விரும்புவதாகவும் எல்லையில் வானத்தைநோக்கி துப்பாக்கியால் சுடவில்லை என்றும் ராணுவம் கூறியுள்ளது நாட்டில் காற்று மாசுபடுவதை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு தனபால் அறிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் இன்று சீன வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு வாங் யீ யை சந்தித்துப் பேச திட்டமிட்டுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்யா சென்ற அவர் தாயகம் திரும்பும் வழியில் ஈரானில் சிறிது நேரம் தங்கவிருப்பதாகவும் அப்போது அவர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்துப் பேசவிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன லடாக் எல்லைப் பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இருநாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்தித்து பேசவிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ரஷ்யா சென்றிருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சின திளங்களுக்கு முன்பு சீன பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்துப் பேசியது குறிப்பிடத்தக்கது இந்தியா சீனா எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்கவே இந்தியா விரும்புவதாக ரானுவம் கூறியுள்ளது

இந்திய ரானுவம் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியை தாண்டிச் செல்லவோ ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் துப்பாக்கியைக் காட்டி வானத்தை நோக்கி கடவோ இல்லை என்றும் ரானுவத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இருநாடுகளுக்கு இடையே பதற்றத்தை தணிக்க ராணுவம் துதரகம் மற்றும் அரசியல் மட்டத்தில் பேச்சுக்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஏற்களவே ஒப்புக் கொள்ளப்பட்ட முடிவுகளை மீறுவதில் சீன ராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது நேற்று இருநாடுகளுக்கு இடையிலான எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுக்கு மிக அருகில் சீன மக்கள் விடுதலை ரானுவம் வந்ததாகவும் அப்போது இந்திய ரானுவத்தின் எதிர்ப்பு காரணமாக அந்நாட்டின் ராணுவத்தினர் வானை நோக்கி தப்பாக்கியால் சுட்டதாகவும் அதேநேரத்தில் இந்திய ராணுவம் பொறுப்புடன் நடந்து கொண்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் காற்று மாகபடுவதை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

மக்கள் தொகை பெருக்கம் தொழிற்சாலை மற்றும் வாகனங்களின் இயக்கம் அதிகரிப்பு குப்பைகள் துசுகளினால் ஏற்படும் மாசு அதிகரிப்பு ஆகியவற்றால் காற்று மாசுபடுவதாக கூறினார்

நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் தூய்மைக்கான தேசிய காற்று திட்டம் தேசிய காற்று தர அட்டவணை பிஎஸ்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார்

தமிழ்நாடு

சர்வதேச எழுத்தறிவு தினம் உலகம் முழுவதும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இளைஞர்கள் மற்றும் வயது வந்தோரிடம் வாழ்நாள் முழுவதும் கற்கும் வாயப்புகளை ஏற்படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்தப்படும் என்று யுனெஸ்கோ அறிவித்துள்ளது

மாநிலம் முழுவதும் இரண்டாயிரம் மிளி க்ளீனிக் குகளை நிறுவி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சுகாதாரப் பணியாளர்கள் வீடு வீடாகச் சென்று இந்நோய்த் தொற்று தொடர்பாக விவரங்களை சேகரித்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் நோய்த் தொற்றைத் தடுக்க கூடுதலாக மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசு எடுத்த தீவிர நடவடிக்கை காரணமாக மாநிலத்தில் நோய்த் தொற்றின் தீவிரம் குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் இந்நிலையில் மாநில தகவல் தொழில்நட்பவியல் துறை சார்பில் சென்ளை பெருங்குடியில் தமிழ்நாடு மின்னனு நிறுவன வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவது தமிழ்நாடு மாநில தரவு மையத்தை காணொலிக் காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார்

அனைத்து அரசு துறைகளின் கணினி கட்டமைப்புகளை தணிக்கை செய்தல் பாதுகாத்தல் மற்றும் கண்காணித்தல் ஆகிய பணிகளில் இந்த இணையதளம் முக்கியப் பங்கு வகிக்கும் என்று மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் சந்தித்துப் பேசவுள்ளார்

ஆளுநரிடம் எடுத்துரைப்பார் எனத் தெரிகிறது

தனபால் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அவையின் அலுவல் ஆய்வுக் குழுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது முதல் நாளன்று மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கன்னியாகுமரி தொகுதி மக்களவை உறுப்பினர் எச் வசந்தகுமார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெ அன்பழகள் ஆகியோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து ஒத்தி வைக்கப்படும் என்று இந்தக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு தனபால் கூறினார்

பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வதாகவும் இந்த அறிக்கை விவாதமின்றி நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தக் கூட்டத் தொடரில் சில சுட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் கேள்வி நேரம் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார்